பொதுமக்கள் கொரோனா வைரஸ் நோய் தொற்று தடுப்பு பணிகளுக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

தமிழக மக்கள் அனைவருக்கும் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டுள்ளார் இனி விரிவான செய்திகள் அரசு விளக்கம் தமிழகத்தில் தன்னார்வலர்கள் தொண்டு நிறுவனங்கள் நிவாரணம் வழங்க எந்த தடையும் இல்லை என்றும் வழிமுறைகளில் தான் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என தமிழக அரசு கூறியுள்ளது இதுதொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தன்னார்வலர்கள் மற்றும் இதர தொண்டு நிறுவனங்கள் நிவாரண உதவிகளை மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பான முறையில் சென்றடைய வேண்டும் என அறிவுறுத்தியதே தவிர எந்த தடை உத்தரவையும் அரசு பிறப்பிக்கவில்லை என விளக்கமளித்துள்ளது

கொரோனா தடை உத்தரவு காலத்தில் சத்தான உணவு வழங்கப்பட வேண்டும் என்பதற்கேற்ப இவை வழங்கப்பட்டது

ஈரோடு மாவட்டத்தில் நியமிக்கப்பட்டுள்ள மண்டல சிறப்பு கண்காணிப்பு குழு அதிகாரி திரு வெங்கடேஷ் பொதுமக்கள் சமூக இடைவெளியை பின்பற்றுகின்றனரா என்று உழவர் சந்தை காய்கறி சந்தை ஆகிய இடங்களில் இன்று ஆய்வு மேற்கொண்டார் நெல்லை மாவட்டத்தில் பொதுமக்களுக்கு தேவையான வென்டிலேட்டர் மருந்துபொருட்கள் அனைத்தும் தயார்நிலையில் இருப்பதாக சிறப்பு நடவடிக்கை கொரோனா தடுப்பு குழு அதிகாரி திரு

புதுக்கோட்டை அருகே வடவாளம் செட்டியப்பட்டி ராயப்பட்டி ஆகிய கிராமங்களில் ஏராளமானோர் பூக்கள் சாகுபடி செய்துவருகின்றனர்